வலியுறுத்தியுள்ளார்

தமிழகத்தில் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு பொருளதார நடவடிக்கைகள் முமுவீச்சில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான இறதி ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது

ஐ நா அவை தொடங்கப்பட்டதன் அடிப்படை நோக்கம் இன்னமும் முழுமை அடையாமல் இருப்பதை அப்போது அவர் சுட்டிக் காட்டினார்

ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் வரையறைகளுக்கு ஏற்ப இந்தியா தனது பணியை திறன்பட செய்யும் என்று அவர் உறுதியளித்தார்

தில்லியில் உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக் கழக வளாகத்தில் சுவாமி விவேகானந்தரின் திருவுருவ சிலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்கிறார் தலைசிறந்த சிந்தனையாளராக விளங்கிய சுவாமி விவேகானந்தரை இளைஞர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளை சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் தொடர்ந்து பின்பற்றி வருகின்றனர் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள் தற்போதைய சூழலுக்கு பொருந்துவதாக உள்ளது குறிப்பிடத்தக்கது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது

இதனிடையே அம்மாநிலத்தில் வால்மீகி நகர் மக்களவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத் தேர்தலில் ஐக்கிய ஜனதா தள் கட்சி முன்னிலை பெற்றுள்ளது

காங்கிரஸ் ஏழு தொகுதிகளிலும் பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கிறது உத்தரபிரதேசத்தில் ஏழு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி இரண்டு இடங்களில் வெற்றியும் நான்கு இடங்களில் முன்னிலையும் பெற்றுள்ளது சமாஜ்வாதி கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது குஜராத்தில் எட்டு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத் தேர்தலில் பிஜேபி ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது மூன்று இடங்களில் முன்னிலை வகிக்கிறது

சத்தீஷ்கர் மாநிலத்தில் உள்ள ஒரு சுட்டப் பேரவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் டாக்டர் துருவ் முன்னிலை பெற்றுள்ளார் ஒடிஸாவில் இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத் தேர்தலில் ளில் பிஜூ ஜனதா தள் கட்சி இரு இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது தெலங்கானாவில் ஒரு தொகுதிக்கு நடைபெற்ற இடைத் தேர்தலில் பிஜேபி முன்ளிலை பெற்றுள்ளது கர்நாடகாவில் இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத் தேர்தலில் பிஜேபி ஒரு தொகுதியில் வெற்றியும் ஒரு தொகுதியில் முன்னிலையும் பெற்றுள்ளது நாகாலாந்தில் இரு சட்டப் பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத் தேர்தலில் என் டி பி ஒரு தொகுதியிலும் சுயேட்சை ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன ஜார்கண்ட் மாநிலத்தில் இரண்டு சுட்டப் பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத் தேர்தலில் ஜார்கண்ட் முக்தி மோர்சா ஒரு தொகுதியை கைப்பற்றியுள்ளது காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது மணிப்பூரில் நான்கு சட்டப் பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத் தேர்தலில் பி ஜே பி மூன்று இடங்களில் வெற்றியும் ஒரு இடத்தில் முன்னிலையும் பெற்றுள்ளது சுயேட்சை ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது சிங்கத் சட்டப் பேரவைத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளர் தனது வேட்பு மனுவை திரும்பப் பெற்றதை அடுத்து பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது

மாநிலத்தில் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வேளாண் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் கூறினார் வேளாண் வளர்ச்சிப்பணிகளுக்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் குடிமராமத்து திட்டத்தின்கீழ் பல ஆண்டுகளாக துர்வாரப்படாமல் இருந்த நீர்நிலைகள் தற்போது துர்வாரப்பட்டு போதிய பாசனவசதி கிடைக்கப்பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப்பணிகளை அப்போது அவர் பட்டயலிட்டார்

உலக அறிவியல் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது இதனையடுத்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் மக்களுக்கு தரமான வாழ்க்கையை உருவாக்குவதே அறிவியலின் முக்கிய நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார்

அமைதி மற்றும் வளர்ச்சியை உருவாக்குவதில் அறிவியலின் பங்களிப்பை பயன்படுத்த மக்கள் உறுதி ஏற்க வேண்டும் என்று திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் தில்லியில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி நாளை தொடங்கி வைக்கிறார் இத்தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் களிமன் உலோகம் மரம் பிரம்பு ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்ட பல்வேறு பொருட்கள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் என்று கூறினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட இத்தகைய பொருட்கள் நமது கலாச்சாரத்தை எடுத்துக் காட்டுவதாக இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் இக்கண்காட்சியில் இடம் பெறும் பொருட்கள் பிரதமரின் சுயசார்புஇயக்கத்திற்கு மேலும் வலுசேர்ப்பதாக அமையும் என்று அவர் கூறினார்

மேகாலயாவில் முதலமைச்சர் திரு கண்ராட் சங்மா தலைமையிலாள அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்வா தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு அம்மாநில சுட்டப் பேரவைத் தலைவர் திரு மெத்பா லிங்டோ இன்று அனுமதி வழங்கியுள்ளார் இந்த தீர்மானம் நாளை அம்மாநில சட்டப் பேரவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று அவைத் தலைவர் தெரிவித்துள்ளார் திரு சங்மா தலைமையிலான அரசு நாட்டின் நலனை காப்பதில் தோல்வி அடைந்து விட்டதாக குற்றம் சாட்டி வரும் காங்கிரஸ் கட்சியின் டாக்டர் முகுல் சங்மா இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார்

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணிக்கு எதிரான இறுதி ஆட்டத்தில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது